தமிழகத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு ராயல் சேலஞ்சா்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட்ரைடர்ஸை எதிர்கொள்கிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனை நிறைவடைந்தது தலைமை செயலர் திரு ராஜீவ்ரஞ்சன் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் ஜே

நரேந்திரமோதி நம்பிக்கை தெரிவித்துள்ளா் நாட்டில் கோவிட் நிலைமை தடுப்பூசி திட்டம் உள்ளிட்டவைகள் குறித்து மத்திய அரசின் உயர் அதிகாரிகளுடன் நேற்றிரவு காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் கோவிட் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் வென்டிலேட்டர்கள் ஆகிஸிஜன் தடுப்பூசிகள் உள்ளிட்டவைகளின் இருப்பு குறித்து ஆய்வு செய்தார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

பொதுமக்கள் தடுப்பூசி பற்றாக்குறை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தவறாது அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் ஸ்டாலின் தமிழகத்திற்கு அதிக அளவிலான தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோதியை திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மருந்து கொள்முதல் செய்ய மாநிலங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளா் பிரகாஷ் கோவிட் தடுப்பூசி குறித்த வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு

கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள பாலாஜி கோவில் மூடப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோவிலுக்கு வர வேண்டாம் என கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது

ரமேஷ் பொக்ரியால் பரிந்துரையின் அடிப்படையில் இந்நடவடிக்கை

குடியாத்தம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் விபத்து குறித்து லத்தேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வானிலை கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் தமிழ் மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி சிறப்பு பூஜைகள் இன்று அதிகாலையிலேயே நடைபெற்றது

காஞ்சிபுரம் மாவட்டம் றீபெரும்புதூர் அருள்மிகு ஆதி கேசவ பெருமாள் மற்றும் பாஷ்யகார சுவாமி திருக்கோவிலில் றீராமானுஜர் அவதார உற்சவ சாற்று முறை இன்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது

எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களுரு கொல்கத்தா நைட்ரைடர்ஸை எதிர்கொள்கிறது

தமிழகத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார்

ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு ராயல் சேலஞ்சா்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட்ரைடர்ஸை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிடைந்தது